தமிழகத்தில் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு உதவ வேண்டும் என முதலமைச்சர் திரு

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது

புதிய கண்டுபிடிப்புகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டும் என குடியரசுத்துணைத்தலைவர் திரு

இருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது

எடப்பாடி கே

தலைமை செயலகத்திலிருந்து மத்திய ஜல்ஷக்தி சென்னை துறை அமைச்சர் திரு

உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் அட்டல் புஜல் யோஜனா திட்டத்தில் தமிழகத்தையும் இணைக்க வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார்

திருத்தங்களை இதன்படி எந்த மாநிலத்தில் அணை இருக்கிறதோ அந்த மாநிலமே அணையின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முழுவதுமாக மேற்கொள்ள வகை செய்ய கோரிக்கை விடுத்துள்ளார்

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் கொரோனா நிவாரண தொகை ஆயிரம் ருபாய் கிடைக்கப்பெறாதவர்கள் அருகில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் என கூறியுள்ளார்